பெரும்பாலான மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று செயல்பட தொடங்கின

இன்று சந்தித்து பேசினார்

ராணுவப் படையினருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு துனண தெரிவித்துள்ளார்

தொகுதிகளில் நடைபெறுகிறது

தில்லியில் குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிரான போராட்டங்களால் கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருந்த பெரும்பாலான மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று செயல்பட தொடங்கின

குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தபவர்கள் காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களிலேயே நடத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் திரு ரண்டாவா மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இரண்டு நாள் பயணமாக தில்லி வந்துள்ள போர்ச்சுக்கல் பிரதமர் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தையும் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடாக திகழ்வதையும் போற்றுவதாக தெரிவித்தார் நாட்டின் அமைதியை குலைக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தில் வெளிநாட்டு சக்திகள் நேபாளம் மற்றும் பூட்டான் எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயற்சிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது நாட்டிற்காக வீர மரணம் எய்திய துணிச்சலான வீரர்களுக்கு தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் திரு அமித் ஷா கூறினார் அவர்கள் நாட்டிற்கு ஆற்றிய சேவையும் தியாகமும் மதிப்பிட முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய துணை ராணுவ படையினர் ஆண்டுக்கு நூறு நாட்களையாவது தங்களது குடும்பத்துடன் செலவிடுவதற்கான திட்டத்தை கொண்டு வருவது பற்றி மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் எளிமையான வகையில் வா்த்தகம் செய்வதற்கும் முதலீடுகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் அரசு தனியார் துறை ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதுகளை மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமிடமிருந்து பெற்றுக் கொண்டார் விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் திரு தோமர் நாட்டின் வளர்ச்சியில் கிராமப்பகுதிகளும் பங்கேற்கும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகக் கூறினாா் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நகர்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை விரிவுபடுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் உற்பத்தியை பெருக்குவதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு உரிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌவ்பே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப் பதிவை நடத்தும் அதிகாரிகள் மற்றும் பொருட்கள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்படுகின்றன தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்தது

இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புதுதில்லி சென்றுள்ளார் தில்லி தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தினால் இந்தியாவில் வாழும் இந்தியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்னட குடியுரிமை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்கள் சட்டத்திற்குட்பட்டும் ஜனநாயக முறைப்படியும் இருந்தால் பிரச்சளை இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் கோழிக்கோட்டில் கைது செய்யப்பட்ட இரண்டு மாணவர்களை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்கீழ் கைது செய்வதற்கு தேசிய புலனாய்வு முகமை முடிவு செய்துள்ளது மாவோயிஸ்ட் அமைப்புகளுக்கு ஆதரவாக கைப்பிரதிகளை விநியோகம் செய்ததாக இந்த இளைஞர்களை கேரள காவல்துறையினர் அண்மையில் கைது செய்தனர் இந்த இரு மாணவர்களும் ஜாமீன் கோரிய மனுக்களை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தேசிய திறன்மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு கோடிக்கும் கூடுதலான இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுவதாக மத்திய திறன்மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தொழில் திறன் மிக்க இந்தியா என்ற தொலைநோக்கு திட்டத்தின் இலக்கை எட்டும் வகையில் திறன்மேம்பாட்டு பயிற்சிகளின் தரத்தை உயர்த்தவும் பெரிய அளவில் தொழிற்பயிற்சி எமயங்களை அமைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடெங்கிலும் உள்ள இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது இத்திட்டத்தின்கீழ்

தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு பரவலாக மனழ பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெள்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மாலத்தீவு கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடற்படை தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் நான்கு நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார் இன்று அவர் இலங்கையின் கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் பியால் டி சில்வாவை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டாா் இந்திய பெருங்கடல் பகுதியில் போனத மருந்து கடத்தல் மற்றும் கடற்கொள்ளை சம்பவங்களை தடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே ஆகியோரையும் அவர் சந்திக்கவுள்ளார் உயர்கல்வித் துறையில் தமிழகம் முதன்மை பெற்றுள்ளதாக மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்ற உயர்கல்வி தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று உதகமண்டலத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கிராமங்களுக்கு அவர்கள் களப் பயணமாக செல்ல துணைவேந்தர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார்

எந்த ஒரு பிரச்சினைக்காகவும் கல்வி நிறுவனங்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் மாணவர்களின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகத் தெரிவித்தார்